நரேந்திர மோடி கூறியுள்ளார்

கா்நாடகா முதலமைச்சா் திரு எடியூரப்பா தமது அமைச்சரவையை இன்று காலை விரிவாக்கம் செய்கிறார்

தில்லி சட்டப்பேரவை தேர்தல் பிரசாரம் இன்று மாலையுடன் முடிவடைகிறது

நன்கொடை தேவை என உலக சுகாதார நிறுவனம் கோரியுள்ளது இனி விரிவான செய்திகள் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இந்தியாவில் பெரிய வாய்ப்புகள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

தமது அரசின் கொள்கைகள் பாதுகாப்பு துறையில் வர்த்தகம் புரிவதை எளிமையாக்கியுள்ளது என்று அவர் கூறினார் கடந்த ஐந்தாண்டுகளில் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியை மேம்படுத்த பல முக்கிய சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதனையடுத்து தற்போது நாட்டில் முதலீட்டுக்கு சிறந்த வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார்

பாதுகாப்பு துறையில் செயற்கை அறிவு பயன்பாட்டை கொண்டு வர செயல்திட்டம் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் தமிழகம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்பு தளவாடங்களுக்கான உற்பத்தி கூடங்கள் அமைக்கப்படவுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கர்நாடகா முதலமச்சர் திரு பி எஸ் எடியூரப்பா இன்று தமது அமைச்சரவையை விவரிவாக்கம் செய்கிறார்

குடியரசுத் தலைவரின் உரையின் மீதான விவாதத்திற்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமா் திரு நரேந்திர மோடி இன்று மக்களவையில் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பின்னா் இந்த உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீாமானம் உரிய திருத்தங்களுடன் வாக்கெடுப்புக்கு விடப்படும் நாடாளுமன்றத்தின் கூட்டுக்கூட்டத்தில் குடியரகத்தலைவா் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நேற்று மக்களவையில் தொடர்ந்து நடைபெற்றது பல்வேறு கட்சிகளை சேர்ந்த உறுப்பினா்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனா் அசாமில் கோர்ஜார் என்ற இடத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பயணம் செய்யும்போது அவரை வரவேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன போடோ ஒப்பந்தத்தைக் கொண்டாடும் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கவுள்ளார்

வடகிழக்கு மண்டலத்தின் மேம்பாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் முன்னுரிமையாக இருந்துவருகிறது இந்த மண்டலத்தின் அமைதிக்கென பல நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்து வருகிறது கடந்த ஐந்தாண்டுகளாக வடகிழக்கு மண்டல மேம்பாட்டுக்கு மத்திய அரக மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அசாம் மாநிலம் கோக்ரஜார் செல்கிறார் போடோ ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதை கொண்டாடும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிரதமா் அங்கு செல்கிறார்

நாட்டின் ஐந்து இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்கள் என்ற அந்தஸ்தை வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் நேற்று அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளா்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்பு அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேகா் சூரத் போபால் பகல்பூர் அங்தாவா ரெய்ச்சூர் ஆகிய இடங்களில் பொதுத்துறை தனியார் துறை பங்கேற்பில் செய்ப்டும் இந்த ஐந்து இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் இனிமேல் தொழில்நுட்ப பட்டம் தொழில்நுட்ப முதுநிலை பட்டம் பி எச் டி பட்டம் ஆகிய பெயர்களை பயன்படுத்தலாம் என்று கூறினார் இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் திருத்த மசோதா தாக்கல் செய்வதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது

மண்வள அட்டைகள் மூலம் விவசாயிகள் தங்களது நிலத்தின் ஆரோக்கியத்தை அறிந்து கொண்டு சியான அளவில் மண்னுக்கு ஊட்டச்த்தினை அளித்து அதன் உற்பத்தி திறனை மேம்படுத்தி வருகின்றனர் என்று வேளாண் அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின்படி இரண்டாண்டுகளுக்கு ஒருமுறை மாநில அரசுகள் மண் பரிசோதனையை மேற்கொண்டு நிலத்தின் ஊட்டசத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வகை செய்யப்பட்டுள்ளது தில்லி சட்டப்பேரவை தேர்தல் பிரசாரம் இன்று மாலை முடிவுக்கு வருகிறது பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாக்கு சேகரிக்கும் பிரசாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் மத்திய உள்துறை அமைச்சரும் மூத்த பி ஜே பி தலைவருமான திரு அமித்ஷா நேற்று கோன்ட்லி திரிலோக்புரி கிருஷ்ணாநகர் காந்திநகர் ஆகிய இடங்களில் தேர்தல் பிரசார கூட்டங்களில் உரையாற்றினார் பி ஜே பி தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா ஜனக்புரா என்ற இடத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றினார்

காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கோண்டீல் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றினார் அவரும் கட்சியின் பொதுக்செயலாளா் திருமதி ப்ரிபங்கா காந்தியும் மாட்டியா மஹாலில் நடைபெற்ற பேரணியில் உரையாற்றினார்கள்

பதிவான வாக்குகள் எண்ணும் பணி அடுத்தவாரம் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் பி ஜே பி செய்தி தொடர்பாளர் திரு சாம்பித் பத்ரா தேர்தல் நடத்தை நெறிகளை மீறனார் என்று கூறி அதற்கென தேர்தல் ஆணையம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு கூறி ஆம் ஆத்மி கட்சி அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது

நிர்பயா வழக்கில் தண்டனை பெற்றுள்ள அக்ஷய் தாக்கல் செய்திருந்த கருணை மனுவை குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தள்ளுபடி செய்துள்ளார் இதனையடுத்து இந்த வழக்கில் குடியரசுத் தலைவரிடம் எந்த மனுவும் நிலுவையில் இல்லை சில நாட்கள் முன்னதாக குற்றவாளி அக்ஷய் குடியரசுத் தலைவரிடம் கருணை மனு தாக்கல் செய்ததாக உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனா்

நாட்டின் விவசாய துறையில் தொழில்நுட்பம் கொள்கை சீர்திருத்தங்கள் ஆகியள முக்கயித்துவம் வாய்ந்தவை என்று நித்தி ஆயோக் ன் வேளாண் துறை உறுப்பினர் பேராசிரியர் திரு ரமேஷ் சந்த் கூறியுள்ளார்

மாதிரி வேளாண் நிலம் குத்தகை சட்டம் ஒப்பந்த விவசாயம் ஆகியன மேலும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று பேராசிரியர் ரமேஷ் சந்த் கேட்டுக்கொண்டார்

இந்த தொற்றினால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து இந்த நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுவதாக உலக சுகாதார நிறுவன தலைவர் திரு டெட்ரோஸ் ஆதனோம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஜெனிவாவில் நேற்று இதை தெரிவித்த அவர்